நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைக்கிறார்

சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார்

இனி விரிவான செய்திகள் ராமஜென்ம பூமி பாபர் மசூதி நிலப்பிரச்சிளைக்கு சமரசம் மூவம் தீர்வு காண்பது குறித்து முழுமையாக உணா்ந்திருப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது தலைமை நீதிபதி திரு

இந்த பிரச்சினை சொத்து பிரச்சினை மட்டுமல்ல என்பதை உணர்ந்திருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளார்கள் மனம் இதயம் மற்றும் நோய்க்கான சிகிச்சை முதலியவையும் இதில் அடங்கியிருப்பதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள் முகலாய மன்னர் பாபர் என்ன செய்தார் என்பது குறித்து நீதிமன்றம் பரிசீலிக்கவில்லை என்றும் அதன் பின்னா் நடந்தவை பற்றி பரிசீலனை செய்வதாகவும் கூறியுள்ள நீதிமன்றம் சமரசம் மூலம் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியுமா என்பதை ஆய்வு கெய்வதாக கூறியிருக்கிறது விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மூன்று நதிகள் சங்கமிக்கும் பிரயக்ராஜில் கும்பமேள விழாவை சிறப்பாக கொண்டாடியமைக்காக உத்தரப்பிரதேச மக்களுக்கும் அந்த மாநில முதலமைச்சள் திரு யோகி ஆதித்யநாத்துக்கும் பிரதமா் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளாா் இந்தியாவின் கலாச்சாரம் ஆன்மீகம் ஆகியவற்றை பிரதிபலிக்கம் இந்த கும்பமேள விழா ஆண்டாண்டு காலத்திற்கும் நினைவில் நிற்கும் வரலாற்று நிகழ்வு என்று அவர் டுவிட்டரில் பதிவு செய்துள்ளார் துய்மைக்கு முன்னுிமை அளித்து மக்கள் ஏராளமானோர் அந்த பணியில் ஈடுபட்டதும் சிறப்பான போக்குவரத்தும் தொழில்நுட்ப பயன்பாடும் பாராட்டுக்குியது என்றும் பிரதமர் தெரிவித்தார் மக்களவை தேர்தல் தேதி அடுத்த சில தினங்களுக்குள் வெளியாக வாய்ப்பு உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார் இன்று சென்னயில் அகில இந்திய வானொலி மற்றும் துர்தர்ஷனின் பகுதிநேர செய்தியாளா்களுக்கான பயிலரங்கை தொடங்கி வைத்து அவர் பேசினார் ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் ஊடகங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதனை கருத்தில்கொண்டு நடுநிலையான செய்திகள் வெளியாவதை ஊடகங்கள் உறுதி செய்ய வேண்டும் எனறும் அவர் கேட்டுக் கொண்டார் நடுநிலையோடு செய்திகளை வெளியிட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மின்னு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்ய வாய்ப்பில்லை எ்னறும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தர் இது தொடர்பாக மக்கள் மனதில் சிறிதளவு அச்சத்தை களையும் வகையில் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்ளும் வசதியுடன் கூடிய மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுவதாக கூறினார்

ஜனநாயகத்தை வலுப்படுத்த அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார்

இந்த நிகழ்ச்சியில் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்துகொள்ளும் வசதியுடன் கூடிய மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் பயன்பாடு செய்முறை விளக்கமாக வழங்கப்பட்டது பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய திரு சத்யபிரத சாஹூ தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னா் நடத்தை நெறிமுறைகள் அமலுக்கு வருவதாகவும் அதுவரை அரசு திட்டங்களை தொடர்ந்து தான் செயல்படுத்துவதில் தவறில்லை என்றும் கூறினார் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னரும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் அவர் கூறினார்

தானே நகராட்சி சாா்பில் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும்

சந்திரகாந்த் பாட்டீல் வறட்சி குறித்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் கூறினார்

எந்தவொரு மூன்றாவது நாட்டிற்கு எதிராக இதனை பயன்படுத்தக் கூடாது என்றும் தற்காப்புக்காக மட்டுமே பயன்படுத்தலாம் என்றும் விதித்துள்ள கட்டுப்பாட்டை இந்தியா நினைவூட்டியுள்ளது பாகிஸ்தான் பயங்கரவாதத்தின் மையமாக செயல்படுகிறது என்பதை ஐதா நிரந்தர உறுப்பு நாடுகளிடம் இந்தியா எடுத்துரைத்து வருகிறது தமிழ்நாட்டுக்கு இன்று வரும் பிரதமா் திரு நரேந்திரமோடி பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் இன்று மாலை பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் பிரதமர் மக்கள் மருத்துவ சிகிச்சைக்காக நிறைவேற்றப்படும் பாரத ஆயுஷ் மான் திட்டத்தின் பயனாளிகளுடன் சென்னை புறநகரான வண்டலூரில் கலந்துரையாடுகிறார்

இதன் மூலம் ஹைட்ரோ கார்பன் அடிப்படையிலான தொழில்கள் தூய்மையான எரிசக்தியை பெறும் வசதி செய்யப்பட்டுள்ளது இதுதவிர ஈரோடு திருச்சி சேலம் திண்டுக்கல் மார்க்கத்தில் மின்சார ரயில் மார்க்க இணைப்பையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் பல்வேறு சாலை திட்டங்களும் பிரதமரால் இன்று தொடங்கி வைக்கப்படுகின்னறன பின்னா் நடைபெறும் பொதுக் கூட்டத்தில் பிஜேபி கூட்டணி கட்சிகளின் தலைவா்களும் பிரதமருடன் பங்கேற்கிறார்கள் தமிழக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சா் திரு

ராமதாஸ் மற்றும் பல கட்சிகளின் தலைவர்களும் பிரதமருடன் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள் நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது

மத்திய அழுதப்படை காவல்துறை தில்லி காவல்துறை மற்றும் இதர மத்தியப்படைகளுக்கான திட்டங்கள் இன்று தொடங்கி வைக்கப்படுகின்றன

இந்திய ரானுவத்தில் பத்து பிரிவுகளில் நியமிக்கப்பட்ட குறுகியகால கமிஷன் அந்தஸ்து பெற்ற பெண் அதிகாரிகளுக்கு நிரந்தர கமிஷன் அந்தஸ்து வழங்கப்படுகிறது